பிரதமர் திரு நரேந்திரமோடி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புடன் இணைந்து அஹமதாபாதில் நமஸ்தே ட்ரம்ப் நிகழ்ச்சியில் இன்னும் சற்று நேரத்தில் உரை நிகழ்த்துகிறார்

எடப்பாடி கே பழனிச்சாமி அவரது திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார்

விவசாயிகளுக்கான பிரதமரின் கிஸான் செயலி திட்டத்தை மத்திய வேளாண் அமைச்சர் திரு

முன்னதாக அமெரிக்க அதிபர் டொனல்டு ட்டிரம்ப் தமது இரண்டுநாள் பயணத்தின் முதல் கட்டமாக அஹமதாபாத் சபர்மதி ஆசிரமத்தை பார்வையிட்டார் தமது மனைவி திருமதி மெலானியுடன் வந்திறங்கிய சபர்மதி ஆசிரமம் வந்த அமெரிக்க அதிபருக்கு கதர் துண்டை அணிவித்து பிரதமர் இருவரையும் வரவேற்று அவர்களுடன் இணைந்து சபர்மதி ஆசிரமத்தை பார்வையிட்டார் அதிபரும் அவரது மனைவியும் ஆசிரமத்தில் உள்ள கை ராட்டையை இயக்கினர் அதனை தொடர்ந்து ஆசிரமத்தில் உள்ள வருகைப் பதிவேட்டில் கையெழுத்திட்ட திரு

பாரம்பரிய முறையில் அமெரிக்க அதிபருக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டதோடு இருமருங்கிலும் நமது கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் உடையணிந்த கலைஞர்கள் சங்கொலியெழுப்பியம் மேள தாளங்களுடனும் அதிபருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர்

அமெரிக்க அதிபரின் வருகையையொட்டி அஹமதாபாத் நகரம் முழுவதும் விழாக்கோலம் பூண்டுள்ளதோடு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன

இதையொட்டி முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி சென்னை கிரீன் வே சாலையில் உள்ள முதலமைச்சரின் இல்லத்தில் அவரது திருவுருவப்படத்திற்கும் அஇஅதிமுக தலைமையகத்தில் உள்ள அவரது சிலைக்கும் மலர் தூவி மரியாதை செலுத்தினார்

இத்திட்டத்தின்கீழ் தமிழகம் முழுவதும் வனப்பகுதிகள் பள்ளிகள் கல்லூரிகள் அரசு தனியார் அலுவலக வளாகங்கள் சாலையோரங்களில் தமிழக பருவநிலை மற்றும் மண்வளத்திற்கு ஏற்ற ஆல் இலுப்பை மகிழம் பூவரசு வேம்பு புன்னை உள்ளிட்ட பல்வேறு மரக்கன்றுகள் நடப்பபட உள்ளன

இத்தினத்தையொட்டி பெண்குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுத்தல் நெகிழி பயன்பாட்டை தவிர்த்தல் கண்தானம் வாக்களிக்க ஊக்குவித்தல் உள்ளிட்ட பல்வேறு விழிப்புணர்வு பிரச்சாரங்களை மேற்கொண்ட கடலூர் மாலுமியர் பேட்டையை சோ்ந்த சிறுமி பவதாரணிக்கு ஒரு லட்சம் ரூபாய்க்கான காசோலையை முதலமைச்சா் இன்று வழங்கினார்

திருச்சி மாநகராட்சி அலுவலர்கள் உதவி ஆணையர் திரு

திருஞானம் தலைமையில் பெண்குழந்தைகள் பாதுகாப்பு தின உறுதி ஏற்கப்பட்டது

நிர்பயா நிதியை கொண்டு இவை பொருத்தப்பட்டுவருவதாகவும் தமிழக அரசு இந்த நிதியை முழுமையாக பயன்படுத்திவருவதாகவும் அவர் கூறினார் முன்னதாக அமைச்சர் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாளையொட்டி சென்னை ராயபுரம் அரசு மகப்பேறு மருத்துவமனையில் இன்று பிறந்த தங்க மோதிரங்களை அவர் அணிவித்து பரிசு பொருட்களையும் வழங்கினார்

நரேந்திரசிங் தோமர் இன்று தொடங்கிவைத்தார் இந்த திட்டத்தின் பயன்கள் விவசாயிகளுக்கு சென்றடைவதை நோக்கமாகக்கொண்டு அறிமுகம் செய்யப்பட்டுள்ள இந்த செயலியின்மூலம் கிஸான் சம்மான் நிதி தொடர்பான தகவல்களை விவசாயிகள் பெறமுடியும்

இயற்கை பண்ணையத்தை ஊக்குவித்து வேளாண் உற்பத்தி பொருட்களின் ஏற்றுமதிக்கு உத்வேகம்அளிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு அரசு வருவதாகவும் அவர் தெரிவித்தார்

சென்ற ஆண்டு இதே நாளில் பிரதமா் திரு நரேந்திரமோடி உத்திரபிரதேச மாநிலம் கோரக்பூரில் இந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார்